சரக்குமற்றும் சேவைவரிவிதிப்பு முறைகேடுகளைத் தடுக்கஆதார் எண் கட்டாயமாக்கப்படஉள்ளது

தீவிரவாதத்தைஊக்குவிப்பதைபாகிஸ்தான் கொள்ளவேண்டும் எனபாதுகாப்பு அமைச்சர்திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார்

மீதஉரியநடவடிக்கைஎடுக்கப்படும் எனமாநிலசெய்தித்துறைஅமைச்சர் திருகடம்பூர் ராஜி எச்சரித்துள்ளார்

மோதம் முதலாவதுட்வெண்ட்டிட்வெண்ட்டிகிரிக்கெட் போட்டிதர்மசாலாவில் இன்றுநடைபெறுகிறது

நாட்டின் பணவீக்கம் கட்டுக்குள் இருப்பதாகவும் நிதியமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் குறிப்பிட்டார் சரக்குமற்றும் சேவைவரிவிதிப்பில் முறைகேடுகளைத் தடுக்கஅடுத்தஆண்டு ஜனவரிமாதம் முதல் புதிதாகவியாபாரம் தொடங்குவோருக்குஆதார் எண் அல்லதுஅங்கஆய்வைகட்டாயமாக்க ஜிஎஸ்டி அமைப்பு முடிவு செய்துள்ளது பெங்களூருவில் குழு கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் இதனைத் தெரிவித்தகுழுவின் தலைவரானபீஹார் துணைமுதலமைச்சர் திருசுஷில்குமார் மோடி கடந்த இரண்டுஆண்டுகளில் ஏராளமானோர் முறைகேடுகளில் ஈடுபட்டதுதெரியவந்ததையடுத்து இந்தமுடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதுஎன்றார் ஆதார் எண்ணைதெரிவிக்கவிரும்பாதவர்களுக்குஅங்கஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றார்

தீவிரவாதத்தைஊக்குவிப்பதைபாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ளவேண்டும்எனபாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார்

பாகிஸ்தான் மக்கள் யாரும் எல்லைக்கட்டுப்பாட்டுக் கோட்டைகடக்கவேண்டாம் எனஅந்நாட்டுபிரதமர் திரு இம்ரான்கான் அறிவுறுத்தவேண்டும் எனவும் திரு ராஜ்நாத்சிங் கேட்டுக் கொண்டார் தேசப்பிதாமகாத்மாகாந்தியின் போதனைகள் இன்றைக்கும் ஏற்றதாகஉள்ளதுஎனகுடியரசுத்தலைவர் திருராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார்

வில்லினேவ் பகுதியில் உள்ளஒருசதுக்கத்திற்குகாந்தியடிகள் பெயரைஞட்டியதற்காகதமதுநன்றியையும் அவர் தெரிவித்துக் கொண்டார் இந்தியாவும் ஸ்விட்சர்லாந்தும் பன்முகத் முக்கிய உலகின் தன்மைக்குமிகுந்தமதிப்பளிப்பதாககுறிப்பிட்டதிருராம்நாத் உலகில் அமைதிமற்றும் மகிழ்ச்சியைஏற்படுத்த இருநாடுகளும் இணைந்துமேற்கொள்ளும் பயணத்திற்குகாந்தியடிகளின் கொள்கைகள் வழிகாட்டும் என்றும் தெரிவித்தார்

இதன்படி மனிதவளமேம்பாடு பொதுமக்கள் குறைதீர்ப்பு மற்றும் சட்டம் நீதி போக்குவரத்து சுற்றுலாமற்றும் கவாச்சாரத்துறைஆகிய மூன்றுநிலைக்குழுதலைவர் பதவிகள் பிஜேபிக்குகிடைத்துள்ளன

சமாஜ்வாதி தெலங்கானா ராஷ்ட்ரசமிதிமற்றும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிகளுக்குதவாஒருதலைவர் பதவிவழங்கப்பட்டுள்ளன

உணர்ச்சிப்பூர்வமானமொழிப் பிரச்னையில் மத்தியஅரகஎந்தமாற்றத்தையும் செய்யக்கூடாதுஎன்றும் தற்போதுபின்பற்றப்பட்டுவரும் மும்மொழிக் கொள்கைதொடரவேண்டும் எனவும் காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் திருஆனந்த் ஷர்மாகூறியுள்ளார்

பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார்

திரையரங்க வளாகங்களில் பொதுமக்களுக்கு இடையூறாகஅனுமதியின்றிவிளம்பரப் பதாகைகள் வைத்தால் நடவடிக்கைஎடுக்கப்படும் எனமாநிலசெய்தித்துறைஅமைச்சர் திருகடம்பூர் ராஜூ எச்சரித்துள்ளார்

இதனிடையே சென்னைமாநகராட்சிக்குஉட்பட்டபகுதிகளில் அனுமதியின்றிவைக்கப்படும் விளம்பரபதாகைகளைஅகற்றரோந்துவாகனங்கள் பணியில் ஈடுபடுத்தப்படஉள்ளதாகமாநகராட்சிநிர்வாகம் தெரிவித்துள்ளது சுற்றுலாதலமானகொடைக்கானலில் சுற்றுலாபயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறாகவிளம்பரபதாகைகள் வைப்பவர்கள் மீதுஉரியநடவடிக்கைஎடுக்கப்படும் எனகாவல்துறைஅறிவுறுத்தியுள்ளது அஇஅதிமுகஆட்சிக்காலத்தில்தான் காவிரி முல்லைப்பெரியாறுஉள்ளிட்டதமிழகத்தின் நதிநீர் உரிமைகள் நிலைநாட்டப்பட்டதாகமாநிலமீன்வளத்துறைஅமைச்சர் திரு டி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார்

ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடிஅருகேஅரசுநிகழ்ச்சியில் பேசியஅவர்

இருவரிச்செய்திகள் அல் கப்தாபயங்கரவாத இயக்கத்தின் நிறுவனர் ஒசாமாபின்லேடனின் மகன் மகன் ஹம்சாபின்லேடன் கொல்லப்பட்டுவிட்டதாகஅமெரிக்கஅரசுஉறுதிப்படுத்தியுள்ளது

வெளியுறவுத்துறைசெயலாளர் திருவிஜய் கோகலே இரண்டுநாள் பயணமாக இன்றுஈரான் செல்கிறார்